புகுதில்லியில் காலமானார்

உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது

வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நேற்றிரவு புதுதில்லியில் காலமானார்

மாரடைப்பு காரணமாக புதுதில்லியில் உள்ள அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தபோதும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞராகவும் பிஜேபியில் பல்வேறு பொறுப்புகளையும் வகித்த திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் மறைந்த பிரதமர் இந்திராகாந்திக்குப் பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பை வகித்த இரண்டாவது பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்திற்கு ஏழு முறையும் ஹரியானா மாநில சுட்டப்பேரவைக்கு மூன்று முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக அவர் பணியாற்றியுள்ளார்

மத்திய அமைச்சரவையில் மகளிர் நலன் மற்றும் குடும்பநலம் தகவல் ஒலிபரப்பு உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர் பொறுப்புகளையும் அவர் வகித்துள்ளார்

சுஷ்மா ஸ்வராஜுக்கு கணவரும் மகள் ஒருவரும் உள்ளனர் சுஷ்மா ஸ்வராஜின் மறைவுக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சுஷ்மா ஸ்வராஜ் மறைந்து விட்டார் என்ற செய்தி தமக்கு மிகுந்த அதிர்க்சி அளிப்பதாகவும் பொது வாழ்வில் கண்ணியம் துணிச்சல் கொண்டவராகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டில் அக்கறை கொண்டவராகவும் இருந்தவரை நாடு இழந்துள்ளது என்று கூறியுள்ளார் சுஷ்மா இந்திய மக்களுக்கு ஆற்றிய சேவைக்காக என்றென்றும் நினைவு கூரப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுஷ்மா மறைவு நாட்டிற்கும் தமக்கும் மிகப்பெரிய இழப்பு என்று கூறியுள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு சிறந்த நிர்வாகியாகவும் தலைசிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் பேச்சாளராகவும் திகழந்தார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இந்திய அரசியலில் மிகச்சிறந்த சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் கோடிக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் சிறப்பாக உரையாற்றக் கூடியவராகவும் பெயர் பெற்ற திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைத்து தரப்பினரின் அன்பை பெற்றிருந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் திருமதி சுஷ்மாவின் திடர் மறைவு அதிர்ச்சியளிப்பதாகவும் மிகச்சிறந்த அரசியல் தலைவராகவும் மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசியலில் அழிக்க முடியாத அடையாளங்களை விட்டுச் சென்றவர் சுஷ்மா ஸ்வராஜ் என்று மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் கஷ்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பெண்ணாக பொது வாழ்வில் பல உயரங்களை எட்டி தனக்கு கிடைத்த பொறுப்புக்களில் சிறப்பாக செயல்பட்டவர் சுஷ்மா என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநில மற்றும் தேசிய அரசியலில் குறைந்த காலத்தில் பல பொறுப்புகளை வகித்த சுஷ்மாவின் மறைவு பிஜேபிக்கும் பெரும் இழப்பு என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு கூறியுள்ளார் சுஷ்மாவின் மறைவால் தாம் மிகுந்த மனவேதனை அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ள பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அனைத்து பெண்களுக்கும் முன்மாதிரியாக அவர் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் நேற்றிரவு காலமான முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் உடல் புதுதில்லியில் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட உள்ளது தற்போது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு பல்வேறு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பிஜேபி அரசு இதன்மூலம் அரசியல் சாசனம் மாநில உரிமைகள் நாடாளுமன்ற நடைமுறை ஜனநாயக நிர்வாகம் ஆகியவற்றை மீறியிருப்பதாக அது கூறியுள்ளது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி டாக்டர் மன்மோகன்சிங் திரு ஏ கே ஆன்டனி திரு ப சிதம்பரம் திரு குலாம்நபி ஆசாத் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஸ்டெர்வைட் ஆலையை மூட தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆலையை மூட பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து வேதாந்த நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசுத் தரப்பில் ஆஜராகி வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் திரு விஸ்வநாதன் மாசு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஆலைகளை மூட அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார் ஆலைக்கு எதிராக பொது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால்தான் மூடப்பட்டதாக வைக்கப்படும் வாதம் தவறானது என்றும் அவர் கூறினார் கற்றுச்சூழல் விதிகளை மீறி அந்த ஆலை செயல்பட்டதாகவும் காற்று நீர் ஆகியவற்றை மாசுப்படுத்தும் நிறுவனங்களை மூட அரசுக்கு அரசியல் சாசனம் அதிகாரம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் மறைந்த திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோடம்பாக்கத்தில் கருணாநிதியின் உருவச்சிலையை மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி இன்று திறந்து வைக்க உள்ளார்

இருவரிச்செய்திகள் அமெரிக்காவுக்கும் தாலிபான் தீவிரவாதிகுளுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆப்கன் மற்றும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் உள்ள வெளிசூலா அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்க அற்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அயோத்தியா வழக்கை நேற்று விசாரிக்கத் தொடங்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலாள ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இவ்வழக்கை நாள்தோறும் விசாரித்து முடிக்க இருப்பதாகக் கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகளின் முயற்சியை ராணுவத்தினர் வெற்றிகரமாக முறியடித்தனர்

திருநெல்வேலி மாவட்டத்தை இரண்டாகப் பிரித்து தென்காசியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய மாவட்டம் அமைப்பது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷிவ்பா பிரபாகர் சதீஷ் கூறியுள்ளார் விளையாட்டுச்செய்திகள் வெஸ்ட் இண்டஸ் அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது